இது அரசின் மிகப் பெரிய மனிதவள மேம்பாட்டு திட்டமாக அமையும் என்று தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த இயக்கத்தின் கீழ் பிரதமரின் பொது மனிதவள கவுன்சில் திறன் கட்டமைப்பு ஆணையம் ஆன் லைன் பயிற்சிக்கான சிறப்பு உத்தேச நிறுவனம் மற்றும் மத்திய அமைச்சரவை செயலர் தலைமையில் ஒருங்கிணைப்புக் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் ஆட்சி மொழி மசோதாவை நாடாளுமன்றதில் கொண்டு வரவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

அமெரிக்க இந்திய வாரம் புதிய சவால்களை கையாளுதல் என்ற தலைப்பிலான இம்மாநாட்டில் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி ஃபின்டெக் தொழில்நுட்பம் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் உலக அளவிலான பொருள் விநியோகச் சங்கிலியில் இந்தியாவின் நிலை குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்படும் இந்த ஒரு வார கால மாநாட்டில் கடந்த திங்கட்கிழமை அமெரிக்க துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் உரையாற்றினார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் தொழில் வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் ஏற்கனவெ இம்மாநாட்டில் பேசி உள்ளனர் உயர்நிலை தொழில் அதிபர்கள் அரசு அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர்

இரு அவைகளிலும் கேள்வி நேரம் மற்றும் தனிநபர் மசோதாக்கள் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் பூஜ்ய நேரம் கட்டுப்படுத்தப் பட்டதாகவே அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொடக்க நாளைத் தவிர மற்ற நாட்களில் மாநிலங்களவை காலையிலும் மக்களவை மதியத்திலும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

டுவிட்டரில் இன்று இதுதொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் சுயசார்பு இந்தியா இயக்கத் ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட மொபைல் செயலிகளை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டதை சுட்டிக் காட்டினார் குழந்தைகளுக்கான குடுக்கி கற்றல் செயலி ஆஸ்க் சர்க்கார் செயலி சிங்காரி செயலி ஆகியன இதில் அடங்கும் தென்னை தினம் தென்னையில் முதலீடு செய்து உலகை காப்போம் என்ற மையக் கரு அடிப்படையில் உலக தென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில் அதிக அளவில் தேங்காயை உற்பத்தி செய்யும் மாநிலமாக கேரளம் திகழ்கின்ற போதிலும் தமிழகம் மற்றும் கர்நாடகத்திலும் தேங்காய் உற்பத்தி அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க ஒருங்கிணைந்த தென்னை சாகுபடி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன தேங்காயிலிருந்து குளிர்பானம் வறுவல் ஜாம் போன்ற மதிப்பு கூட்டிய பொருட்களும் தேங்காய் சிரட்டையில் இருந்து கைவினைப் பொருட்களும் தயாரிக்க தேசிய தென்னை வாரியம் ஊக்கமளித்து வருவதும் குறிப்பிடதக்கது

குணமடைவோர் விகிதம் அதிகரித்து வருவதால் சிகிச்சையில் உள்ளவர்களின் விகிதமும் குறைந்து வருகிறது

பல்வேறு தரப்பினரின் வேண்டுகோளை கருத்தில் கொண்டு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனா பரவலை தடுப்பதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை கடைபிடித்து பேருந்துகளை இயக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

கிரண்பேடி புதுச்சேரியில் கொரோனா நிர்வாகப் பணிகளில் மாநில அரசுக்கு உதவ வந்துள்ள ஐசிஎம்ஆர் நிபுணர் குழுவினர் இன்று ராஜ்நிவாசில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்தனர் கொரோனா பரவலை உடனடியாகவும் நீண்ட கால அடிப்படையிலும் கட்டுப்படுத்த பல்வேறு விதங்களில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளுக்கு இடையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவான செயல் திட்டம் ஒன்றை இக்குழுவினர் வழங்கி இருப்பதாக துணை நிலை ஆளுநர் வாட்ஸ் அப்பில் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை கட்டுப்படுத்துவதில் ஒத்துழைப்பை மேம்படுத்த ஏதுவாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் குறைபாடுகளை களைவது குறித்து தாமும் மாநில சுகாதார அமைச்சரும் இணைந்து நாளை தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் கூட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

பொது முடக்க விதிமுறைகளை மொத்தமாக தளர்த்தினால் கொரோனா அதிகரிக்கும் என்பதால் புதுச்சேரி அரசு படிப்படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்தும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் அரசு என்னதான் முயன்றாலும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் மக்கள் அரசுடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

கட்சி அலுவலகத்தில் மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன